ரஷ்யா ஜெர்மன் தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் பேச்சுக்கள் நடத்தினார்

மக்களவை ஒப்புதல் அளித்தது

நாடு முழுவதிலும் உள்ள ஆறுகளை தூய்மைப்படுத்தும் பணி மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் தெரிவித்துள்ளார்

இந்தியா தனது கவலையை தெரிவித்துள்ளது

இலக்கை இலங்கை அணி நிர்ணயித்துள்ளது

பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் தனித்தனியாகவும் கூட்டாகவும் பேச்சுக்கள் நடத்தினார் ஜப்பான் அமெரிக்கா இந்தியா நாடுகள் பங்கேற்ற முத்தரப்பு கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே ஆகியோரும் பங்கேற்றனர் திரு டிரம்புடன் இருதரப்பு விஷயங்கள் குறித்தும் ஈரான்

தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட சர்வதேச முக்கியதுவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்தும் திரு மோடி ஆலோசனை நடத்தினார் கச்சா எண்ணை விலையில் அதிக மாற்றம் இராது என்று அமெரிக்க அதிபர் தெரிவித்தார்

பிரேஸில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பரிக்கா ஆகிய நாடுகளின் பிரிக்ஸ் கூட்டமைப்பு தலைவர்களும் சர்வதேச அளவில் முக்கியதுவம் வாய்ந்த பிரச்சனைகள் உலக பொருளாதாரம் ஆகியவை குறித்து ஆலோசனை நடத்தினர் ரஷ்யா இந்தியா சீனா ஆகிய நாடுகளின் தலைவர்களும் சந்தித்து சர்வதேச முக்கியதுவம் வாய்ந்த பிரச்சனைகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடத்தினர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினும் சீன அதிபர் திரு ஸி ஜின் பிங்கும் கலந்துகொண்ட இந்த சந்திப்பில் பேசிய திரு மோடி உலக அளவில் முக்கியதுவம் வாய்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நடவடிக்கையில் முன்னெடுத்துச் செல்வதற்கான தலைமை குறித்து ஆலோசிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் பிரதமர் திரு மோடி ஜெர்மன் பிரதமர் திருமதி ஏஞ்சலா மெர்கலையும் சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தினார் செயற்கை அறிவாற்றல் இணைதள பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார் ஜம்முகஷ்மீர் மாநிலத்தில் மேலும் ஆறு மாதங்களுக்கு குடியரசுத்தலைவர் ஆட்சியை நீட்டிப்பது தொடர்பான தீர்மானம் மக்களவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது இந்த தீர்மானத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவையில் இன்று தாக்கல் செய்தார் இந்த ஆண்டின் இறுதியில் தேர்தல் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

கடந்த தேர்தல்களின் போது அம்மாநிலத்தில் வன்முறை வெடித்ததாகவும் மக்களவைத் தேர்தலின்போது வன்முறை நடைபெறவில்லை என்றும் அவர் கூறினார் மாநிலத்தில் தேர்தல் நடத்துவதற்கு உகந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நாடு முழுவதுக்கும் தேவைப்படும் உணவு தானியங்களை மத்திய தொகுப்பில் சேமித்து வைப்பதற்கு தேவையான கிடங்கு வசதிகள் உள்ளதாக மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமான அவர் அளித்த பதிலில்

இரண்டாவது முறையாக திரு மோடி பிரதமராகபதவியேற்றபின் ஒலிபரப்பாகும் முதலாவது மனதின் குரல் நிகழ்ச்சி இதுவாகும் ஒவ்வொரு மாதமும் கடைசி குாயிற்றுக்கிழமையன்று ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் திரு மோடி நாட்டில் நிலவும் பிரச்னைகள் குறித்து விவாதிப்பார் பிரதமரின் உரையை தொடர்ந்து அகுன் தமிழாக்கம் சென்னை வானொலியின் முதல் அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் இதனை தமிழகத்தில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து நிலையங்களும் அஞ்சல் செய்யும்

நாடு முழுவதும் உள்ள நதிகளை தூய்மை செய்வதற்கான இயக்கத்தை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்று ஐல்சக்தித்துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெக்காவத் தெரிவித்துள்ளார்

நிகழ்ச்சியில் பேசிய இணையமைச்சர் இந்த ஐல்சக்தித்துறை திரு ரத்தன்வால் கட்டாரியா கங்கை தவிர யமுனா காளி பகீரதி அலக்நந்தா கோஷி ஆகிய நதிகளும் தூய்மை திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும் என்றார் சமூக ஊடகங்களை பயங்கரவாதிகள் முறைகேடாக பயன்படுத்துவது குறித்து ஐநா சபையில் இந்தியா தனது கவலையை தெரிவித்துள்ளது ஐநா பொதுசபை கூட்டத்தில் இனவேற்றுமை நாடுகளுக்கிடையிலான வெறுப்புணர்வு ஆகியவற்றை களைவது குறித்து பேசிய ஐநாவின் இந்திய துணைத்துதர் திரு கே என் நாகராஜ நாயுடு இளைஞர்களை வன்முறை பாதைக்கு அழைத்துச் செல்லும் வகையில் சமூக ஊடகங்களில் தீவிரவாத அமைப்புகள் தொடர் பிரசாரத்தில் ஈடுபட்டுவருவது குறிதது தமது கவலையை தெரிவித்தார் மக்களிடையே வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ள பேச்சுக்கள் ஆன்லைனில் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் வலியுறுத்தினார் பிரதமரின் விவசாயிகளுக்கான திட்டத்தின் மூலம் விளைப்பொருட்களுக்கு உண்மையான மதிப்பு கிடைத்திருப்பதாக மத்திய உணவுப்பதப்படுத்துதல் துறையின் இணையமைச்சர் திரு ராமேஸ்வர் டெலி கூறியுள்ளார் தஞ்சாவூரில் இந்திய உணவுபதப்படுத்துதல் தொழில்நுட்ப கழகத்தில் நடைபெற்ற தேசிய மாநாட்டில் பேசிய அவர் பால் வாழை மாங்காய் இறால் மற்றும் மசாலாப் பொருட்களில் முன்னணி நாடாக இந்தியா விளங்குகிறது என்று குறிப்பிட்டார் உணவுப்பதப்படுத்துதல் தொழில்நுட்பத்தில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் கூறினார் நவீன தொழில் நுட்பத்தின் மூலம் உணவுப்பொருட்கள் கெட்டுப்போகாமல் இருப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது பேரவையில் மறைந்த உறுப்பினர்களுக்கு அவை தலைவர் திரு ப தனபால் இரங்கல் தெரிவித்தார் சூலர் சுட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் விக்கிரவாண்டி தொகுதி உறுப்பினர் ராஜாமணி ஆகியோரது நினைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பேரவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன

பல்வேறு துறைகளுக்கான மானியக்கோரிக்கைகள் மீதான விவாதம் வரும் திங்கட்கிழமை அன்று தொடங்கும் தமிழக சுட்டப்பேரவைத்தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வலியுறுத்தப்போவதில்லை என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித்தலைவரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவைத்தலைவரிடம் இதுதொடர்பாக கடிதம் கொடுத்திருப்பதாக கூறினார் தமிழகத்தில் கடும் குடிநீர் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை தீர்த்து வைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்பதை வலியுறுத்தும் நோக்கில் திமுக பேரவையில் செயல்படும் என்றும் அவர் கூறினார் சட்டப்பேரவைக் கூட்டத்தொடரில் திமுக உறுப்பினர்களின் செயல்பாடுகள் குறித்து அக்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் சாலைவிபத்துக்களை குறைக்கவும் போக்குவரத்தை ஒழுங்குமுறைப்படுத்தவும் மாநில அரசு கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒருபகுதியாக சட்ட விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு அபராத கட்டணம் வசூலிப்பதற்கு வசதியாக காவல்துறை ஆய்வாளர்களுக்கு மின்னணு பரிமாற்றம் மூலம் கட்டணம் பெறுவதற்கான கருவிகளை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார் மோடடார் வாகன சட்டத்தை மீறும் வாகன ஓட்டிகளிடமிருந்து சம்பவ இடத்திலேயே ரொக்கமாக பணம் பெற்று வந்த நடைமுறையை மாற்றி மின்னணு பரிவர்த்தனை அறிமுகம் செய்யப்படுகிறது இதன்மூலம் தேசிய அளவிலான மின்னனு கட்டமைப்பில் அனைத்து நடவடிக்கைகளும் பதிவு செய்யப்படுகிறது இதனால் தேசிய அளவில் தொலைந்த திருடப்பட்ட வாகனங்கள் மற்றும் குற்றவாளிகளை எளிதாக கண்டுபிடிப்பதற்கு வகை செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

முன்னதாக டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பந்து வீச தீர்மானித்தது